சுற்றுச்சூழல்துறை அமைச்சா் திரு

இன்று பிற்பகல் புறப்படுகிறது

நரேந்திரமோடி அறிவித்த தொகுப்புத் திட்டத்தின்கீழ் பல்வேறு நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன

இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக்கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று கெரிவிக்கப்பட்டுள்ளது

உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

இயற்கை வளத்தை பாதுகாப்பது குறித்தும் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்தும் மக்களுக்கு விழிப்புணா்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய குறிக்கோளாகும் பிரதம் திரு நரேந்திரமோடி அண்மையில் மனதின் குரல் என்ற மன் கீ பாத் நிகழ்ச்சி வாயிலாக வானொலியில் நாட்டு மக்களிடம் உரையாற்றும் போது இயற்கை வளமிக்க பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தது குறிப்பிடத்தக்கதாகும் பூமி தாயின் குழந்தைகளான விவங்குகள் தாவரங்கள் ஆகியவற்றை கூட்டாக பாதுகாக்க நாம் அளைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றுஇந்நாளை முன்னிட்டு பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் அனைவரும் ஒரு மரத்தையாவது நட்டு இயற்கை வளத்திற்கு தங்களால் ஆன பங்களிப்பை வழங்கினால் சுற்றுச்சூழலில் சாதகமான மாற்றத்தை கொன்டுவர முடியும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் முன்னிட்டு மத்திய இந்நாளை சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நகர்ப்புற காடு வளர்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் காணொலிகாட்சி மூலமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு பாபுலால் சுப்ரியோ மகாராஷ்டிரா மாநில வனத்துறை அமைச்சர் திரு சஞ்ஜெய் ரத்தோட் மற்றும் துறையின் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இதையொட்டி அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மக்கள் பங்கேற்புடன் நகர்ப்புறங்களில் மரம் வள்ப்பதை ஊக்கப்படுத்துவது அவசியம் என்று கூறியுள்ளார்

மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் ஏக்கில் நகர்ப்புற வனப்பகுதி வெற்றிகரமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

மாலத்தீவில் இருந்து கப்பல் மூலமாக இந்தியர்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தின் நான்காவது சுற்று மீட்புப்பணி இன்று தொடங்குகிறது

ஜலஷ்வா கப்பல் இன்று புறப்பட உள்ளது மருத்துவப் பரிசோதனை முடிந்து பயணிகள் தற்போது கப்பலில் ஏறி வருகிறார்கள் இன்று பிற்பகல் புறப்படும் இந்த கப்பல் நாளை மறுநாள் தூத்துக்குடி துறைமுகம் வந்தடையும் இந்த கப்பலில் பயணிக்க உள்ள பயணிகளை அடையாளம்கண்டு அவர்களை அனுப்பி வைக்கும் பணியில் மாலேயில் உள்ள இந்தியதூதரக அலுவலகம் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது

விமானம் மூலமாகவும் மாலத்தீவில் இருந்து ஏராளமான இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர் இம்மாதம் மூன்று ஏர் இந்தியா விமானங்கள் மீட்புப் பணியில் ஈடுபட உள்ளன

நாட்டில் முடங்கியுள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு முதலீட்டில் இயங்கும் வங்கி அல்லாத நிதி நிறுவளங்களின் ஆதரவை பெற்றுத் தருவது குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

தோல் ஏற்றுமதி குழு பிரதிநிதிகளிடம் பேசிய அமைச்சர் ஆன்ரா புற நகர் கூட்டுச் சாலையில் தோல் பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடுகளை தருமாறு கேட்டுக் கொண்டார் இந்தக் தொகுப்பு திட்டங்கள் மூலம் பொலிவுறு நகரங்கள் பொலிவுறு கிராமங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தனியார் விமானங்களைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினார் இறக்குமதிகளை குறைத்துக் கொள்ளவேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

நோய்த் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமுக இடைவெளியைப் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் கோவை மாவட்டம் ஆழியாறு அணையில் இருந்து நாளை மறுநாள் முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பணி ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் இதன்மூலம் கோவை ஈரோடு திருப்பூர் கரூர் ஆகிய நான்கு மாவட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கூறினார் பழமை வாய்ந்த இந்த நொய்யல் ஆற்றில் கழிவுகள் கலக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு வேலுமணி தெரிவித்தார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு

அன்பழகன் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் தளியார் மருத்துவமனை மருத்துவரிடம் கேட்டறிந்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று திரு

அன்பழகன் உடல்நலம் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்ததோடு அவர் விரைவாக குணமடைய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தொழில் நகரமான ஜாம்ஷெட்பூரில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவையில் நான்கு புள்ளி ஏழாக பதிவானனது நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு குறித்து எந்த தகவலும் இல்லை சொத்துகளுக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை இன்று காலை கா்நாடக மாநிலம் ஹம்பியிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்க ரிக்டர் அளவையில் நான்காக பதிவானது

இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்